வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது

எடப்பாடி

இந்தியாவிற்கும் நார்வே நாட்டிற்கும் இடையிலான உறவுகளில் வர்த்தகம் முதலீடு ஆகிய துறைகளுக்கே அதிக முக்கியத்துவம் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இன்று புதுடெல்லியில் நார்வே பிரதமர் திருமதி எர்னா சோல்பெர்க் குடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்திய அவர் பின்னர் வெளியிட்ட அறிக்கை அன்றில் வர்த்தக உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள இருநாடுகளும் ஒன்றாக பாடுப்பட வேண்டும் என்றார் குறிப்பாக இந்தியாவிற்கும் நார்வே நாட்டிற்கும் இடையே கடல்சார் பொருளாதார ஒத்துழைப்பை ஊக்குவித்தல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் தீவிரவாதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்னைகளை எதிர்கொள்வதில் இந்தியாவும் நார்வேயும் ஒத்துழைப்பாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் இந்த சந்திப்பை தொடர்ந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையே உடன்பாடு ஒன்றும் பாரிமாறிக் கொள்ளப்பட்டது

பிரதமர் திரு

அலோக் வர்மா மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டி இருந்தால் பிரதமர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் அடங்கிய தெரிவுக் குழு அதுகுறித்து முடிவு செய்யும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் முடிவை அரசு செயல்படுத்தும் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜெட்லி கூறியுள்ளார் அலோக் வர்மா பற்றிய உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு அரசுக்கு ஒரு பாடம் என்று காங்கிரஸ் கூறியுள்ளது

தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான இந்த அமர்வில் நீதிபதிகள் திரு

ஏ பாப்டே திரு

வி ரமணா திரு

யு லலித் திரு

ஒய் சந்திரசூட் ஆகியோரும் இடம்பெறுவார்கள் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து வந்த முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது பற்றிய குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது கூட்டு நாடாளுமன்ற குழுப் பரிந்துரைகளின் படி மறுவரைவு செய்யப்பட்ட இம்மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் முன்னதாக அவையில் தாக்கல் செய்தார் மசோதா பிரிவினை நோக்கில் அமைந்திருப்பதாக கூறியும் அதைக் கண்டித்தும் காங்கிரஸ் மற்றும் திரிணாமூல் காங்கிரஸ் எம்

க்கள் வெளிநடப்பு செய்தனர்

மத்திய அரவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் முன்னதாக மசோதாவை அவையில் தாக்கல் செய்தார்

தாவர்சந்த் கெலோட் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு தண்டனையை கடுமையாக்குவதற்கான போக்சோ சட்டத் திருத்த மசோதாவை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தாக்கல் செய்தார்

முன்னதாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது அவையில் நடைபெற்ற விவாதங்களுக்கு இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி பதிலளித்தார்

தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படுவதை தடுக்க மாநில அரசு அமைச்சரவையைக் கூட்டி கொள்கை முடிவு எடுக்கவில்லை என்று கூறியும் அதைக் கண்டித்தும் திமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் தொழிற்சங்கங்களின் மத்திய குழு சம்மேளனத்தின் அழைப்பை ஏற்று புதுச்சேரியில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது முக்கிய வீதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டு இருந்தன ஆட்டோக்கள் மற்றும் டெம்போக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் இயக்கப்படவில்லை புதுச்சேரி நகர் பகுதியில் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டு இருந்தது இதனால் சென்னை செல்லும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகழக பேருந்துகள் புதுச்சேரி எல்லைப்பகுதியில் இருந்து இயக்கப்பட்டன

அனைத்து இடங்களிலும் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர் அண்ணாசிலை அருகே திமுக அமைப்பாளர் திரு

போராட்டத்தை தொடர்ந்து அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருந்தது சபரிமலை பிரச்னை தொடர்பாக புதுவையில் அண்மையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கேரள முதலமைச்சரின் படத்தை இழிப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியினர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிபிஎம் மாநிலச் செயலர் திரு

ராஜாங்கம் கோரியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியினர் இச்செயல் மாநிலத்தை கலவர பூமியாக மாற்றும் நோக்கத்திலான கோழைத்தனமான அரசியல் என்று அறிக்கை ஒன்றில் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் புதுவையில் டாக்டர்

சட்டக்கல்லூரி மாணவர்களிடையே நீதிமன்றத்தில் வாதாடும் திறமையை வளர்க்கும் நோக்கத்துடன் இப்போட்டி நடத்தப்படுகிறது

மண்டல நிர்வாக அதிகாரி திரு சுப்ரமணியேஸ்வர ராவ் தலைமையில் நடைபெறும் நிறைவு விழாவில் புதுவை சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கவுரவ அழைப்பாளராகவும் ஆந்திர மாநிலம் ஏலூரு காவல் சரக டிஐஜி திரு ரவிக்குமார் மூர்த்தி தலைமை விருந்தினராகவும் பங்கேற்கிறார்கள் அகில இந்திய வானொலியின் செய்திகளை தனியார் பண்பலை ஒலிபரப்பாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் திட்டத்தை இன்று புதுடெல்லியில் மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ராத்தோர் தொடக்கி வைத்தார்

அகில இந்திய வானொலியின் செய்திச் சேவைகள் பிரிவினால் தயாரிக்கப்படும் ஆங்கில மற்றும் இந்தி செய்தி அறிக்கைகளை மாற்றாமல் அப்படியே ஒலிபரப்ப சில நிபந்தனைகளின் அடிப்படையில் தனியார் பண்பலை வானொலி நிலையங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் பிரசார் பாரதி தலைவர் திரு சூர்யபிரகாஷ் அகில இந்திய வானொலியின் செய்திப் பிரிவு தலைமை இயக்குநர் திருமதி இரா ஜோஷி உள்ளிட்டவர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்